அஷோக் கெலாட்

ராஜேஷ் எபவட் தலைமையில் உட்கட்சிகுழப்பம் தொடங்கியுள்ளது

கிரன் ரிஜூஜூ கூறியுள்ளார் சென்னைபெருநகரகாவல் எல்லைக்குஉட்பட்டபகுதிகளில் தகவல்

திரு அஷோக் கெலாட்டின் அரசுசிறுபான்மைஅந்தஸ்தில் உள்ளதாககூறியுள்ளார்

இந்தசூழ்நிலையையடுத்துகாங்கிரஸ் மூத்ததலைவரகள் திரு

கட்சியின் சுட்டமன்றஉறுப்பினர்களும் முதலனமச்சரின் இல்லத்தில் கூடியிருப்பதாகதகவல்கள் கூறுகின்றன

நூற்றிமுப்பதுகோடிமக்கள்தொகையைக்கொண்டபெரியநாடானஇந்தியாஎப்படிஇந்த நோயைஎதிர்கொள்ளப்போகிறதுஎன்றுசந்தேகம்எழுப்பப்பட்டது பிரதமர்நரேந்திரமோடிதலைமையின்கீழ்இந்தியா வெற்றிகரமாகஇந்நோய்தொற்றைக்கட்டுப்படுத்தியிருப்பதைஉலகநாடுகள்பார்த்துவிய ப்பதாகவும்திரு அமித்ஷாதெரிவித்திருக்கிறார்

குருகிராமில்சி

எப்சார்பில்இன்றுநடந்தமரம்நடுவிழாவில்பங்கேற்றதிரு அமித்ஷா பாதுகாப்புபடைகளின்சேவையையும்பாராட்டினார் பயங்கரவாதத்திற்குஎதிரானபோரில்சிறப்பாகபணியாற்றும்பாதுகாப்புபடையினர் நோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்தும்பணியில்மக்களுடன்இணைந்துசேவைஆற்றுவ தாகவும்அவர்குறிப்பிட்டார்

இந்தநோய் தொற்றுபரவல் தடுப்புப் பணியில் மருத்துவர்கள் தன்னலமின்றிசெயல்பட்டுவருவதுபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் அவர் கூறினார் முன்கூட்டியேபரிசோதனைமேற்கொண்டுபாதிக்கப்பட்டவர்களுக்குஉடனுக்குடன் சிகிச்சைஅளிக்கப்படவேண்டும் என்றநோக்கில் மத்தியமாநிலஅரசுகள் செயல்பட்டுவருவதாகவும் அவா தெரிவித்தார்

தாளேயில் தொகாலிபகுதியில் அரவிந்தன் என்னும் குட்டன் திரிவேதியும் ஒட்டுநர் சுஷில்குமார் என்கிறசோனுதிவாரியும் மகாராஷ்ட்ராமாநிலத்தின் பயங்கரவாதஎதிர்ப்பு பிரிவின் அதிகாரிகளஅடையாளம் கண்டுபிடித்ததையடுத்துஅவர்கள் கைதுசெய்யப்பட்டனர் இருவருக்கும் அவர்கள் கொரோனாதொற்றுபரிசோதனைமுடிந்தபின்னர் அவர்கள் தலோஜாசிறைச்சாலைக்குமாற்றப்பட்டனர்

அமெரிக்கறக்கியநாடுகள் முதலிடத்திலும் பிரேசில் இரண்டாவது இடத்திலும் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் அடுத்த இடத்தில் தென்னாப்பிரிக்காஉள்ளதாகவும் உலகசுகாதாரஅமைப்பு தெரிவித்துள்ளது நாளொன்றுக்குஉயிரிழந்தவர்களின் எண்ணிக்கைஐந்தாயிரமாகஉள்ளது

பணியாளர்களைமுடிந்தவரைவீட்டிலிருந்தேபணி புரியஊக்குவிக்கவேண்டுமென்றும் தமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களுக்கு இது பொருந்தாதுஎன்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது கோவைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகவீடுவீடாகச் சென்றுகணக்கெடுக்கும் பணிநடைபெற்றுவருவதாகஉள்ளாட்சித்துறைஅமைச்ச் திரு எஸ் பிவேலுமணிகூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் கோவைமாநகரம் முழுவதும் நாள்தோறும் சிறப்பு மருத்துவமுகாம்கள் நடத்தப்பட்டுவருவதாகஅவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

அரசின் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் திரு எஸ் பிவேலுமணிகேட்டுக் கொண்டுள்ளார்

கிரன் ரிஜூஜூ கூறியுள்ளார்

தேசியதடகளவிளையாட்டுவீரர்களுக்கானபயிற்சிகள் தொடங்கிவிட்டதாககூறியஅவர்

இந்தஆண்டு இறுதியில் கேலோ இந்தியாமற்றும் இளையோர் விளையாட்டுத் திருவிழாக்கள் நடத்தப்படும் என்றுஅமைச்சர் திரு கிரள் ரிஜூஜ்ஜ் தெரிவித்துள்ளார்

பழம்பெரும் எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமானநகின்தாஸ் சங்விகுஜராத் மாநிலம் சூரத்தில் நேற்றுகாலமானார்

மூச்சுத் திணறவால் அவர் மரணமடைந்ததாககுடும்பத்தினர் தெரிவித்தனர்

அவரதுமறைவுக்குப் பிரதமர் திரு நரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்